ஜார்க்கண்ட் மாநில புதிய முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் திரு

சோரன் இன்று பதவியேற்கிறார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கி கௌரவிக்கிறார்

குதி பெற்றுள்ளனர்

பிரதமின் உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தா்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும்

அகில இந்திய வானொலி டி டி நியூஸ் பிரதம் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூ டியூப் அலைவரிசைகளிலும் இதனை கேட்கலாம் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து மாநில மொழிகளில் இதன் மொழியாக்கம் இடம்பெறும் இன்றிரவு எட்டு மணிக்கு மொழியாக்கம் மறுஒலிபரப்பு செய்யப்படும்

இந்த இணையதளத்தை மேலும் பெரிய அளவிலும் உறுதியானதாகவும் சிறப்பானதாகவும் மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நேற்று அவர் கலந்து கொண்டார்

நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநில புதிய முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் திரு ஹேமந்த் சோரன் இன்று பதவியேற்கிறார் ஆளுநர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் இன்று பிற்பகல் ராஞ்சியில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ்காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் மேற்குவங்கம் தில்லி மத்தியப் பிரதேசம் சத்திஷ்கர் மகாராஷ்ட்ரா ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இன்றைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவுள்ளனர்

காங்கிரசும் அதன் கூட்டணிக் கட்சிகளும் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக மக்களை தவறாக வழிநடத்துகின்றன என்று மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தச் சுட்டம் குறித்து நாட்டு மக்கள் யாரும் அச்சப்படத் தேவையில்லை என்று குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகள் மக்களை குழப்புவதாகவும் அதை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராடுவோர் உண்மைகளை மறைத்து தவறான தகவல்களை பரப்ப முயல்வதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கு ஆதரவாக மும்பையில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வுப் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் தேசப்பற்றுடனும் மனநிறைவுடனும் வாழ்ந்து வருவதாக கூறினார் குறுகிய அரசியல் நோக்கத்துடன் செயல்படும் சிவர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் செயல்படும் மத்திய அரக அனைத்து தரப்பினரின் வளர்ச்சிக்காக பாகுபாடின்றி செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் அஸ்ஸாமில் சமூக வலைதளங்களில் யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று அம்மாநில காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்திருந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அம்மாநில காவல்துறை கூடுதல் டிஜபி திரு இஹர்மித் சிங் சமூக வலைதளப் பதிவுகளை பொறுப்புணர்வுடன் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நேர்மையான விஷயங்களுக்காக மட்டுமே வலைதளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் குடியரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக மாநிலத்தில் நடைபெற்ற போராட்டங்களின்போது காவல்துறையினரின் வேண்டுகோளை மக்கள் ஏற்று ஒத்துழைப்பு அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் வன்முறையற்ற ஜனநாயக முறையில் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தளித்தன்மைகளை விளக்கும் நூல் ஒன்றின் வெளியீட்டு விழா புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் அனைத்து நற்பண்புகளையும் ஒருங்கே கொண்ட மளிதர் அருண்ஜேட்லி என்று புகழாரம் குட்டினார் வங்கித் துறையை மேம்படுத்துதல் சரக்கு மற்றும் சேவை வரி அமவாக்கம் உள்ளிட்டவற்றில் அவர் ஆற்றிய பங்கு மகத்தானது என்றும் திரு வெங்கைய நாயுடு குறிப்பிட்டார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் உள்ள ஜேகேலோன் மருத்துவமனையில் குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்த

இதையடுத்து அதற்கான காரணங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது

ஏற்கனவே லக்னோ தில்லி இடையேயான தேஜஸ் ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு வருவதைத் தொடர்ந்து இரண்டாவதாக இந்த ரயில் சேவை தொடங்கப்படவுள்ளது

பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் திரு அமிதாப் பச்சனுக்கு இந்திய திரைப்பட துறையின் மிக உயரிய விருதான தாதா சாகேப் பால்கே விருது இன்று வழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விருதை வழங்கி கௌரவிக்கிறார் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் சீரிய பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு

இந்த விருது

அந்நாட்டின் தலைநகர் மகதிஷு வில் கூட்டம் நிறைந்த பகுதியில் கனரக வாகனம் ஒன்றில் இந்த குண்டு வெடித்தது இதில் பல்கலைக்கழக மாணவா்கள் உள்பட பொதமக்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இத்தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை எனினும் அல்கொய்தாவுடன் தொடர்புடைய அல் சபாப் அமைப்பு இத்தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த சிக்கலாள சசூழ்நிலையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சதிகளை முறியடிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் திரு

தலைநகர் தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது

புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான தேர்வு போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர்